நீட்டிக்கப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார்

மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார்

உள்துறை அமைச்சா் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் பாபா சாஹேப் டாக்டர்

முழுவதும் கொண்டாடப்பட்டது

நாட்டு மக்களிடையே இன்று உரையாற்றிய அவர் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பு அளித்து வருவது வணக்கத்துக்குரியது என்று குறிப்பிட்டார் பல்வேறு இடர்பாடுகளையும் பொறுத்துக் கொண்டு நாட்டின் நலனை கருதி பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக நாம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு உலக நாடுகள் பாராட்டு தெரிவித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இது நமது நடவடிக்கைகள் சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதையே உணர்த்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த நோய் தொற்று பரவாமல் கட்டுப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாகிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார்

பல்வேறு நிபந்தனைகளுடன் இந்த கட்டுப்பாடுகள் தளா்த்தப்படும் என்றும் அந்த நிபந்தனைகள் மீறப்பட்டால் அவை விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் பிரதமள் கூறினாா் இந்த நோய் தொற்று அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள இடங்களில் கூடுதல் கண்காணிப்பு அவசியமாகிறது என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் இந்த ஊரடங்கு காரணமாக ஏழை மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான நெறிமுறைகளும் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார் பொதுமக்கள் ஊரடங்கு உத்தரவினை முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்ட பிரதமா் சமூக இடைவெளியை பின்பற்றுவது முகக்கவசங்கள் அணிவதை கட்டாயமாக்கிக் கொள்வது போன்றவற்றை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டுமென்றும் கூறினார் வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முகக்கவசங்களை அணிந்து கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார் மூத்த குடிமக்களை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்றும் அவர் வலியுறுத்தினார் ஆரோக்கிய சேது கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் நோய் எதி்ப்பு சக்தியை அதிகிப்பதற்காக ஆயூஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள நெறிமுறைகளை பின்பற்றுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக பாடுபட்டு வரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவம்சாா் பணியாளா்கள் காவல்துறையினா் தூய்மைப் பணியாளா்கள் ஆகியோரின் சேவை பாராட்டுதல்குரியது என்றும் அவர்களுக்குரிய மரியாதையை நாம் அளிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இதேபோன்று உள்நாட்டு மற்றும் சா்வதேச விமாள சேவைகளும் ரத்து செய்யப்பட்டிருப்பது நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையில் நாளை நடைபெறுகிறது

உணவுப் பொருட்கள் மருந்துகள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதால் பொதுமக்கள் ஊரடங்கு நீட்டிப்பது குறித்து கவலை கொள்ளத் தேவையில்லை என்று உள்துறை அமைச்சா் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளாா் அவர் இன்று விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் மத்திய அரசுடன் இணைந்து அனைத்து மாநில அரசுகளும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் மாநில அரசுகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை மேலும் வலுப்படுத்தி ஊரடங்கு காலத்தில் மக்களுக்கான சேவைகள் உரிய நேரத்தில் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் மருத்துவா்கள் மருத்துவப் பணியாளா்கள் சுகாதாரப் பணியாளா்கள் காவல்துறையினா் ஆகியோா் ஊரடங்கு காலத்தில் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தாா்

லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார்

பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார்

பாபா சாஹேப் டாக்டர்

அம்பேத்கர் நாடு சுதந்திரம் பெற்ற போது புதிய அரசியல் சாசனத்தை வடிவமைத்து அரசியல் சாசன சிற்பி என்று புகழப்பட்டா் சிறந்த வழக்கறிஞர் பொருளாதார வல்லுநர் அரசியல் தலைவர் சமூக சீர்திருத்தவாதி என்ற பல்வேறு கோணங்களிலும் சிறந்த முறையில் அவர் கடமையாற்றினார் நலிவுற்ற சமுதாயத்தினரின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த டாக்டர்

தமிழ் புத்தாண்டு இன்று மாநிலம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது தமிழ்புத்தாண்டையொட்டி ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்துக் கடிதம் அனுப்பினார் ஆளுநருக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்ன் கடிதம் அனுப்பினார் இந்நாள் வட மாநிலங்களில் பல்வேறு பெயர்களில் புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படுகிறது

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு

ஊரடங்கு காலத்தில் வேளான் சார்ந்த தொழில்கள் எவ்வித இடையூறுமின்றி தொடர்ந்து நடைபெற தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது விவசாயிகள் பயிர் சாகுபடி நோய் தாக்குதல் உள்ளிட்ட சாகுபடி தொடர்பாள அனைத்து தகவல்களையும் கேட்டு தெரிந்து கொள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மாவட்டந்தோறும் வேளாண் விஞ்ஞானிகளை நியமித்து அவர்களின் தொலைபேசி எண்களையும் வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் தோந்தெடுக்கப்பட்ட மருந்துகளை வீட்டிலேயே விநியோகம் செய்ய மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது

அன்பழகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தடையில்லா மின்சாரம் வழங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு அமலில் உள்ளதை கருத்தில்கொண்டு பொதுமக்கள் மின்கட்டணத்தை செலுத்துவதற்கு போதிய அவகாசும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா்